தமிழகம் உள்ளிட்ட ஐந்து மாநிலங்களுக்கான சுட்டப்பேரவைத்தேர்தல் அட்டவணையை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது

தேர்தல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது

தலைமைத்தேர்தல் ஆணையர் திரு சுனில் அரோரா தெரிவித்துள்ளார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் தா பாண்டியனின் மறைவுக்கு தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர்

தமிழகம் உள்ளிட்ட ஐந்து மாநில சுட்டப்பேரவைகளுக்கான தேர்தல் அட்டவணையை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய தலைமைத்தேர்தல் ஆணையர் திரு சுனில் அரோரா தேர்தல் தேதிகளை அறிவித்தார் தமிழகத்தில் ஒரே கட்டமாக வரும் ஏப்ரல் ஆறாம் தேதி தேர்தல் நடைபெறுகிறது அதேநாளில் கேரள மாநில சுட்டப்பேரவைக்கும் புதுச்சேரி சுட்டப்பேரவைக்கும் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறுகிறது

அன்று மாலையே இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும் தமிழகத்தில் காலியாக உள்ள கன்னியாகுமரி மக்களவைத்தொகுதிக்கும் ஏப்ரல் ஆறாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறும்

தேர்தல் நடத்தை விதிமுறைகள் உடனடியாக அமலுக்கு வருவதாக கூறிய தலைமைத்தேர்தல் ஆணையர் வேட்புமனு தாக்கல் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பது ஆகியவற்றுக்கு கட்டுப்பாடுகள் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக கூறினார் வேட்புமனு தாக்கல் செய்யும்போது இரண்டுபேர் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் என அவர் தெரிவித்தார் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிக்கும்போது ஐந்துபேர் மட்டுமே செல்லவேண்டும் என கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது கோவிட் அச்சுறுத்தல் காரணமாக வாக்குப்பதிவு நேரம் நீட்டிக்கப்படுகிறது என்றும் கூடுதலாக ஒருமணிநேரம் வாக்களிக்கலாம் என்றும் அவர் கூறினார்

தேர்தல் பணியில் ஈடுபடும் அனைவருக்கும் கோவிட் தடுப்பூசி போடப்படும் என்றும் பதற்றமான வாக்குச்சாவடிகள் வெப் கேமிரா மூலம் கண்காணிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் தமிழகத்தில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் உடனடியாக அமலுக்கு வந்துள்ளது என மாநில தலைமைத்தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரத சாஹூ தெரிவித்துள்ளார் சட்டப்பேரவைத்தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதையடுத்து சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார்நிலையில் இருப்பதாக கூறினார்

இணையதளம் மூலமாக பொம்மை உற்பத்தியாளர்களும் வாங்குபவர்களும் விற்பனை செய்பவர்களும் பொம்மை தயாரிப்பு சம்பந்தமான வடிவமைப்பாளர்களும் ஆசிரியர்களும் மாணவர்களும் இந்த நான்கு நாள் நிகழ்வில் பங்கேற்கவுள்ளனா் பொம்மைகள் உற்பத்தியில் இந்தியாவை உலகத்தின் புவி மையமாக மாற்றுவது குறித்த விவாத நிகழ்ச்சிகளும் இந்த கண்காட்சியின்போது இடம்பெறவுள்ளன

பொம்மை உற்பத்தியாளா்களுக்கும் விற்பனையாளா்களுக்கும் ஊக்கம் அளிக்கும் வகையில் இந்த கண்காட்சி அமையும் என்று இதில் பங்கேற்கும் சென்னையைச் சேர்ந்த லஷ்மண்சிங் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்

சிறுநீரக கோளாறு காரணமாக ராஜீவ் காந்தி அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் சிகிச்சை பலனின்றி இன்று காலை பத்து மணி அளவில் காலமானார் இந்திய கம்யுனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளராக மூன்று முறை பதவி வகித்த தா பாண்டியன் தேசிய நிர்வாகக் குழுவிலும் இடம்பெற்று பணியாற்றினார் நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினராக அவர் இரண்டு முறை பணியாற்றியுள்ளார் தா பாண்டியள் மறைவுக்கு ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோகித் முதலமைச்சர் திரு எடப்பாடி உள்ளிட்ட தலைவர்கள் பவர் இரங்கல் தெரிவித்துள்ளனர் பழனிசாமி முதலமைச்சர் விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் நாடாளுமன்றத்தில் தமது வாதங்களை திறம்பட எடுத்துவைத்த சிறப்புக்குரியர் தா பாண்டியன் என்று கூறியுள்ளார் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் தமிழ் மீதும் தமிழ்நாட்டின் மீதும் இந்தியாவின் பன்முகத் தன்மை மீதும் அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டிருந்த திரு பாண்டியனின் மறைவு பேரிழப்பு என்று குறிப்பிட்டுள்ளார் மார்க்சிஸ்ட் கம்யுளிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு பாலகிருஷ்ணன் இந்திய கம்யுனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு முத்தரசன் பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாக மதிமுக பொதுச்செயவாள் திரு வைகோ விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவா் திரு தொல் திருமாவளவன் உள்ளிட்ட தலைவர்களும் இரங்கல் தெரிவித்துள்ளனர் நித்தி ஆயோக்கின் முக்கிய கூட்டம் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது

இக்கூட்டத்தில் கட்டமைப்புத் திட்டங்களை செயல்படுத்துவது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது

ஓய்வு பெற்ற நீதிபதி கண்ணன் தலைமையிலான எட்டுபேர் கொண்ட குழுவை மத்தியஅரசு நியமித்தது இந்த குழு வெடி விபத்திற்கான காரணம் அதனால் ஏற்பட்ட பாதிப்பு குறித்து ஆய்வு மேற்கொண்டது நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் திரு மெகராஜ் தலைமையில் இன்று நடைபெற்றது காஞ்சிபுரம் வேளாண் இணை இயக்குநர் அலுவலகத்தில் நடைபெற்ற வேளாண் கண்காட்சியை மாவட்ட ஆட்சியர் திருமதி மகேஸ்வரி ரவிகுமார் பார்வையிட்டார் இரண்டாவது கேலோ இண்டியா தேசிய குளிா்கால விளையாட்டுப் போட்டிகளை பிரதமா் திரு நரேந்திரமோடி இன்று தொடங்கி வைத்தார் ஜம்மு கஷ்மீர் மாநிலம் குல்மார்க்கில் முறைப்படி விளையாட்டுப் போட்டிகள் நாளை தொடங்க உள்ள நிலையில் இன்று காலை பிரதமர் காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்து உரையாற்றினார் இந்த போட்டிகள் நாளை தொடங்கி அடுத்த மாதம் இரண்டாம் தேதி வரை நடைபெறவுள்ளன

நூர் சுல்தான் கோப்பைக்கான டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதிக்கு இந்தியாவின் பிரஜ்னேஷ் குணேஸ்வரன் முன்னேறியுள்ளார் ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் கேரளா அணி இன்று ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணியை எதிர்கொள்கிறது